தேசிய புலனாய்வு அமைப்பினர் நடத்திய சோதனையில் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்

மீண்டும் கூடுகின்றன ஜம்மு கஷ்மீரில் குளிர் தொடர்ந்து நீடிக்கிறது

அபிதி அடையாம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்

ஐஎஸ் தீவிரவாத அமைப்பிள் ஆதரவாளர்களான இவர்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அரசியல் தலைவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற இரு அவைகளும் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்குப் பின்பு நாளை மீண்டும் கூடுகிறது இந்தக் கூட்டத்தில் இஸ்லாமிய பெண்களின் உரிமை மற்றும் திருமண பாதுகாப்பு சட்ட மசோதா தேசிய மருத்துவ கவுன்சில் திருத்த மசோதா ஆகியவை தாக்கல் செய்யப்பட உள்ளன இதேபோல மாநிலங்களவையில் ஆள் கடத்தல் தடுப்பு மசோதா ஆசிரியர் கல்விக்கான தேசிய குழு மசோதா உள்ளிட்டவை தாக்கல் செய்யப்பட உள்ளன

ஃபேல் விவகாரம் மேகதாது அணை காவிரி பிரச்னை மற்றம் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு சலுகை உள்ளிட்ட பிரச்னைகளை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பியதால் கடந்த பதினோராம் தேதி தொடங்கிய குளிர்காலக் கூட்டத்தொடரில் தொடர்ந்து அமளி நிலவியது குறிப்பிடத்தக்கது இஸ்லாமிய பெண்களின் உரிமை மற்றும் திருமண பாதுகாப்பு சட்ட மசோதா மக்களவையில் நாளை எடுத்துக் கொள்ளப்படுகிறது இந்த மசோதவை மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தாக்கல் செய்கிறார் இஸ்லாமிய ஆண்கள் தங்களை மனைவியை மூன்று மூறை தலாக் சொல்லி விவகாரத்து செய்வதை இந்த மசோதா தடுக்கிறது மூன்று முறை தலாக் செய்தால் விவகாரத்து என்று இருப்பதை இந்த மசோதா சட்டவிரோதமாக்கி விடும்

இந்த மசோதாவிற்கு வாக்கெடுப்பு கோரும் போது தவறாமல் வந்திருந்து வாக்களிக்குமாறு பிஜேபி மக்களவை கட்சி அதன் உறுப்பினா்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஹிமாச்சலப் பிரதேசம் செல்கிறார் ஹிமாச்சலப் பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சியின் ஒராண்டு நிறைவை ஒட்டி அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பிரதமர் கலந்து கொள்கிறார் நிகழ்ச்சியில் அரசின் சாதனை குறித்த ஆவணப் படத்தை பிரதமர் வெளியிடுவார் என்றும் தரம்சாலாவில் நடைபெறும் கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு உரையாற்றுவார் என்றும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தெலங்காளா முதலமைச்சர் திரு கே சந்திர சேகர ராவ் இன்று சந்தித்தார் தெலங்கானா சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை திரு சந்திர சேகர ராவ் சந்திப்பது இதவே முதன்முறையாகும் ஜம்மு கஷ்மீரில் குளிர் தொடர்ந்து நீடிக்கிறது இதன் விளைவாக நீர்நிலைகள் மற்றும் குடிநீர் குழாய்களில் உள்ள தண்ணீர் உறைந்து காணப்படுகிறது

லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழழயோ அல்லது பளிப்பொழிவோ இருக்கக்கூடும் என்று வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் மறைவிடத்தை பாதுகாப்புப் படையினர் அழித்தனர் அவந்திபுரா வனப்பகுதியில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த ரியாஸ் நைக்கோ வின் கிராமத்தின் அருகே இருந்த அந்த மறைவிடத்தை கற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து தீவிரவாதிகளிடமிருந்து இதுவரை எந்தவித தகவலும் வரவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் புகைப்படப் பிரிவு ஏழாவது தேசிய புகைப்பட விருது வழங்க ஏற்பாடு செய்துள்ளது இந்த விருதுக்காக நாடு முழுவதுதிலுமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன வாழ்நாள் சாதனை விருது புகைப்பட கலைஞருக்கான விருது மற்றும் அமெச்ஞர் புகைப்பட கலைஞருக்கான விருது என மூன்று விருதுகள் வழங்கப்படும்

பாகிஸ்தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் அவி ராஸா அபிதி கராச்சியில் மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் கார் ஒன்றில் நேற்றிரவு அவர் வீடு திரும்பிய போது இந்த சும்பவம் நேரிட்டது என்றும் இதில் படுகாயமடைந்த அவர் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் காவல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்

இந்த சும்பவம் தொடர்பாக சையத் அலி ராஸா அபிதியின் பாதுகாவலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தோனேஷியாவில் கடலோரப் பகுதிகளுக்குச் செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என அந்நாட்டு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்

குறிப்பாக சுனாமி தாக்கிய இரண்டு கடலோரப் பகுதிகளில் ஒரு கிலோ மீட்டர் தூரத்திற்கு அப்பால் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் சுனாமி ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருப்பதால் பொது மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அதேநேரத்தில் அச்சப்படத் தேவையில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சாத்தூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு எச்ஐவி தொற்று ரத்தம் செலுத்தப்பட்டது தொடர்பான பிரச்சினையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உயர்தர சிகிச்சை வழங்குவதற்காக மதுரை மருத்துவமனையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலர் திரு அரசு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிகிச்சை அளிப்பதற்கென டாக்டர் சாந்தி தலைமையில் தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தும் என்று அதன் நீதிபதி திரு துரை ஜெயச்சந்திரன் பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார்

இதனைத்தொடர்ந்து பிற்பகலில் பேரவைத் தலைவர் திரு தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துவது என்பது குறித்து முடிவெடுக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த கூட்டத்தொடரில் கஜ புயல் நிவாரணம் மேகதாது ஸ்டெர்லைட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன படுகர் இன மக்களின் குலதெய்வமாகக் கருதப்படும் ஹெத்தையம்மன் கோவில் திருவிழா நீலகிரி மாவட்டத்தில் கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது ஒருவாரம் நடைபெறும் இந்தத் திருவிழாவில் விரதமிருந்த பக்தர்கள் காத்துகுளி கெக்கரேன் பெட்டு ஜெகதளா உள்ளிட்ட ஹெத்தையம்மன் கோவில்களிலிருந்து நடைப்பயணமாக வந்து காணிக்கை செலுத்தி வழிபடுவது வழக்கம் இத்திருவிழாவையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது

நான்கு போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சம நிலையில் உள்ளன பிரிமியர் பேட்மின்டன் லீக் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் டெல்லி அகமதாபாத் அணியை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் குஜராத் பட்னா அணியையும் பெங்கால் பெங்களுரு அணியையும் எதிர்கொள்கின்றன இந்தியா ஒமன் அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு காவ்பந்து போட்டி நாளை அபுதாபியில் நடைபெற உள்ளது